ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது

சென்னை சேலம் இடையேயான எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் அந்த திட்டம் நிறைவேற்றப்படமாட்டாது என்று மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

காற்றாலை மின் உற்பத்தியில் எவ்வித முறைகேடுகளும் நடைபெறவில்லை என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதில் முறைகேடு நடைபெற்றதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது தவறானது என்றார் தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தவேண்டும் என்ற நோக்கில் இத்தகைய கருத்துகளை அவர் தெரிவித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் இதுபோன்ற தவறான தகவல்களை திரு ஸ்டாலின் தொடர்ந்து வெளியிட்டால் நீதிமன்றத்தில் தொடுக்கப்படும் வழக்கு என்றம் திரு தங்கமணி கூறினார் இதற்கிடையே காற்றாலை மின் உற்பத்தியில் ஊழல் நடைபெற்றுள்ளது ஆதாரப்பூர்வமானது என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தயாரா என வினவியுள்ளார்

க்காதார சேவைகளை வழங்குவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

விமான நிறுவனங்கள் மற்றும் விமானங்கள் குறித்து பாதுகாப்பு தணிக்கை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் பயனிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது நாடாளுமன்ற சுட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரிப்பதற்கான சிறப்பு நீதிமன்றம் நேற்று சென்னையில் திறக்கப்பட்டது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு குலுவாடி ரமேஷ் இதனை திறந்துவைத்தார் தமிழகத்தில் நாடாளுமன்ற சுட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து குற்ற வழக்குகளும் இந்த நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாலாற்றில் தடுப்பணைகள் கட்டவேண்டும் என்று பா ம க தலைவர் திரு ஜி கே மணி தமிழக அரசை வலியுறுத்தி உள்ளார் நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோதாவரி பாலாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்

எதிர்பாராத விதமாக ஏற்படும் உயிரிழப்பின்போது குடும்பத்தின் பொருளாதார நிலையை சீராக்குவதற்கு இந்த திட்டம் உதவிகரமாக உள்ளது என பயனாளிகள் தெரிவித்தனர்

சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சி மையத்திற்கான கட்டுமான பணிகளை நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் மூலம் இது சாத்தியமானதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதன்மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐந்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் நலனை கருத்தில்கொண்டு மத்திய அரசு சில கடினமான முடிவுகள் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார் இத்தகைய நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முன்னதாக இந்த பிரதமர் திரு நரேந்திரா மோடி மெட்ரோ ரயிலை பயன்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வங்கக்கடலில் நிலைகொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடந்து புயல் சின்னமாக உருவானது

இதன் காரணமாக ஒடிஸா மாநிலத்தில் கனமனழ பெய்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நீலகிரி மாவட்டத்தில் குறிஞ்சி மலரை பறிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பூத்துக் குலுங்கும் இந்த மலர்களை பறித்து வர்த்தக ரீதியாக விற்பனை செய்யப்படுவதை தடுக்கும் நோக்கில் வனத்துறையினர் நடவடிக்கையை இந்த மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ரயில்வேயில் நான்கு பொது மேலாளர்கள் நியமனத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ராஜ்தானி சதாப்தி மற்றும் தரந்தோ ரயில்களில் மாற்றங்களுடன் கூடிய கட்டண முறையை அறிமுகப்படுத்துவது குறித்து நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழு ஆய்வு செய்யவுள்ளது

ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் நான்கு சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன தபாயில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது அபுதாபியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது நாளை மறுநாள் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது

இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று கொழும்பில் நடைபெறவுள்ளது ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது

அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த சத்தியனுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார்